பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் ஏழாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று மேற்கொண்டுள்ளனர்

பன்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கி வைத்தார்

மத்திய அமைச்சர்கள் திரு ராதாமோகன்சிங் திரு ஹர்ஷவர்த்தன் திரு நரேந்திரசிங் தோமர் திரு

குர்ஜார் திரு ராவ்இந்திரஜித் சிங் திருமதி மேனகாகாந்தி ஆகியோரும் நாளைய தேர்தலில் போட்டியிடுகின்றனர் காங்கிரஸ் தலைவா்கள் திருமதி ஷீலா தீட்சித் திரு திக்விஜய் சிங் திரு ஜோதிா ஆதித்தியா சிந்தியா சமாஜ்வாடி கட்சித்தலைவா் திரு அகிலேஷ்யாதவ் உள்ளிட்டோரும் நாளையத் தேர்தலில் களமிறங்குகின்றனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்தரப்பிரதேச மாநிலம் ராபர்ஸ்கஞ்ச் காஸியாப்பூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்தியப்பிரதேச மாநிலம் ஷாஜாப்பூர் தார் கார்கோன் உள்ளிட்ட இடங்களில் தமது கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதன் ஒருபகுதியாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடபழஞ்சி தணக்கன்குளம் ஆர் வி பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரம் அரவக்குறிச்சி திமுக வேட்பாளர் செந்தில்பாலாஜிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இப்பணியில் தேர்தல் பொதுப்பார்வையாளர் திரு ஓம் பிரகாஷ் மவாட்ட ஆட்சித்தலைவர் திரு நாகராஜன் உள்ளிட்டோர் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது

மலர்விழி வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களிடம் இன்று எடுத்துரைத்தார்

வியட்நாம் தலைநகர் ஹனாயில் உள்ள இந்திய தாதரகத்தில் ஜெய்ப்பூர் செயற்கை கால் முகாம் துவக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் செயற்கை கால்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுதந்திரமும் மதிப்புமிகு வாழ்வும் நடமாடும் திறனும் ஏற்பட்டதாக எடுத்துரைத்தார் மத்திய அரசும் செயற்கை கால் உற்பத்தி மையமான பஹ்வான் மகாவீர் மைய சமிதி நிறுவனமும் இணைந்து சேவை மனப்பான்மையுடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார் இனிவரும் காலங்களிலும் இப்பிரிவில் பல்வேறு ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

வெங்கய்ய நாயுடு சிறப்புரையாற்றுகிறார்

மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் நவீன சாதனைகளை படைத்து படைப்பாற்றலை வெளிக்கொணரும் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

மேலும் வளர்ச்சியடைந்த நாடுகளின் வெற்றித் திட்டங்களை வளரும் மற்றும் பின்தங்கிய நாடுகளில் செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படும்

இதையொட்டி தியாகராஜர் பிறந்த திருவாரூரில் பஞ்சரத்ன கீர்த்தனை இசை நிகழ்ச்சியை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்றுகாலை தொடங்கி வைத்தார் இசையும் தெய்வீகமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது என அவர் சுட்டிக்காட்டினார்

ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஹைதராபாத்தில் நாளை சென்னை சூப்பர்கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டிணத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேப்பிட்டல்ஸ் ஐ விக்கெட் வித்தியாசத்தில் வென்று இறுதி போட்டிக்கு நுழைந்தது நடப்பு ஐ பி

போட்டியில் மும்பை இண்டியன்ஸுக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் மூன்று முறை தோல்வியடைந்த நிலையில் நாளைய இறுதி ஆட்டம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது